பாதிக்கப்பட்டவர்களுக்குசிகிச்சைஅளிக்ககோவையிலும்பிளாஸ்மாசிகிச்சைமையம் தொடங்கப்படவுள்ளதாகமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சி அறிவித்துள்ளார்

ஜெயக்குமார் கூறியுள்ளார்

செய்யப்பட்டுள்ளதாகமாநகராட்சிஆணையர் திருபிரகாஷ் தெரிவித்துள்ளார்

அமெரிக்க இந்தியவர்த்தககுழமம் ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஉரையாற்றுகிறார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்றுநோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துஉள்ளாட்சித் துறைஅமைச்சர் திரு

வேலுமணிமற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஜெயக்குமாா் தெரிவித்துள்ளார் சென்னைராயபுரம் மண்டலத்தில் நோய் தொற்றுதடுப்பு மருத்துவமுகாமைஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வீரமணிதொடங்கிவைத்தார்

அருகேநோய்த் தொற்றைகட்டுப்படுத்தஎடுக்கப்பட்டுவரும் கிணத்குக்கடவு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசுஅதிகாரிகள் கலந்துகொண்டஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசினார்

கொழிற்சாலைகளில் பணியாற்றம் நபர்கள் குறித்தவிவரங்களைவருவாய்த்துறைக்குதெரிவிக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் நோய் தொற்றைகட்டுப்படுத்தபரிசோதனைகளைஅதிகரிக்கமுடிவு செய்யப்பட்டுள்ளதாகமாநகராட்சி ஆணையர் திருபிரகாஷ் தெரிவித்துள்ளார் நேற்றுசெய்தியாளர்களிடம் சென்னையில் பேசியஅவர் நோய் தொற்றினால் எற்படும் உயிரிழப்புகளைகுறைக்கபல்வேறுநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருவதாகக் கூறினார்

நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார்

அமெரிக்க இந்தியவர்த்தக்குழுமம் ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஉரையாற்றுகிறார்

இதில் இந்திய அமெரிக்கஅரசுகளின் கொள்கைமுடிவெடுக்கும் நிபுணர்கள் உயரதிகாரிகள் வர்த்தகத் துறையைச் சேர்ந்தவல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

இங்கு நோயாளிகளுக்கு மூலிகைஉணவுகள் மூலிகைக் குடிநீர் மற்றும் திருமூல ஆசனப் பயிற்சிகளைக் கொண்டுசிகிச்சைஅளிக்கப்படுவதாகஎமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சிமுர்முஅறிவித்துள்ளார்

ஆதரவு வரைநடவடிக்கைஎடுக்கஅம்மாநிலஉயர்நீதிமன்றம் தடைவிதித்துள்ளது

புதுக்கோட்டைமாவட்டம் கேபுதப்பட்டியில் தற்போதுஅமைதிரும்பியுள்ளதாககாவல்துறைதிருச்சிசரகதுணைத் தலைவர் திருமதி ஆனிவிஜயாதெரிவித்துள்ளார்